பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியின் வளர்ச்சியில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியின் வளர்ச்சியில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் நடைபெறம்போது அனைத்து உறப்பினர்களும் தவறாமல் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டுமென்று அறிவுறுத்தினார் மக்கள் பிரதிநிதியாக தங்களது கடமையை அவர்கள் அனைவரும் சரியாக செய்ய வேண்டுமென்றும் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார்

நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க சில நேரங்களில் அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பது குறித்து பிரதமர் தனது கவலையை இந்தக் கூட்டத்தில் வெளிப்படுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார் தமிழ்மொழி உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளிலும் தபால் துறை தேர்வுகளை எழுதலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்மொழியிலும் தபால் துறை தேர்வுகள் நடத்தப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை கவுந்தர்ராஜன் பா ம க நிறுவனர் மருத்துவர் ராமதாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு டி கே ரங்கராஜன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் மத்திய அரசின் முடிவை வரவேற்றுள்ளனர் முன்னதாக நேற்று மாநிலங்களவையில் இப்பிரச்னையை தமிழகத்தைச் சேர்ந்த அஇஅதிமுக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் எழுப்பினர் அகுற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தபால் துறை தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் இனி தமிழிலும் தபால்துறை தேர்வுகளை எழுதலாம் என்றும் அறிவித்தார் பன்முக சில்லரை வர்த்தகம் தொடர்பான நேரடி அன்னிய முதலீட்டுக் கொள்கையில் திருத்தங்கள் செய்யும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார்

இந்தியாவில் உள்ள சில்லரை வர்த்தகம் நாட்டின் கலாச்சாரத்தோடு ஆழமான தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய பல்கலைக்கழக திருத்தச்சுட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இம்மசோதாவுக்கு நேற்று மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது புதிதாக இரண்டு மத்திய பல்கலைக்கழகங்களை தொடங்க இந்த மசோதா வகை செய்கிறது

மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் இதர அதிகாரிகளுடன் இணைந்து தேர்தலின்போது பணபலத்தை தடுக் கும் பணியில் அவர் ஈடுபடுவார் என்று தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

முரளிகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பணியிடங்களுக்கு ஆன் லைனில் தேர்வு நடத்த தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எழுத்துத்தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டுமென்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் இவ்வாறு உத்தரவிட்டார்

சாலை விபத்துக்கள் குறித்து பொதுமக்களிடம் அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாக கடந்த ஆண்டு மாநிலத்தில் சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் கணிசமாக குறைந்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

வேளாண் துறையில் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் ஒன்றாகத் திகழும் இயற்கை வேளான் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் மலை மாவட்டத்தின் மண் வளத்தைப் பாதுகாத்து நஞ்சில்லா வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யும் இயற்கை வேளாண் திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் தோட்டக்கலைத்துறை மூலம் இயற்கை வேளாண் குழுக்கள் ஏற்படுத்தப்படம்டு இயற்கை வேளாண் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபடுவது ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது பசுமை மாவட்டமாக திகழும் நீலகிரியை இரண்டு ஆண்டிற்குள் முற்றிலும் இயற்கை வேளாண் மாவட்டமாக மாற்ற திட்டமிடப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதோடு இயற்கை வேளாண் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மாளியம் அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரவித்தார் இயற்கை வேளாண் முறையை பின்பற்றி உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை மகிடைப்பதோடு மண் வளம் பாதுகாத்து விளை ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகை செய்யும் என்பதால் விவளயிகளிடையே இத்திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது உதகையிலிருந்து மஹில் வாகனன் இருவரிச் செய்திகள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியர் குவ்பூஷண் ஜாதவ் தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலஸ்வாமி கோயிலில் தெப்பத்திருவிழா நேற்று விமரிசையாக நடைபெற்றது நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்து மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் குழுவினர் நேற்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர்

ஆசியா மரியம் நேற்று பார்வையிட்டார்

ஆதர்ஷுக்கு இது இரண்டாவது தங்கமாகும்

பளு தூக்குதலில் சீனா வடகொரியாவைப்போல் இந்தியாவும் விரைவில் பலமான அணியாக மாறும் என்று மத்திய விளையாடடுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு கூறியிருக்கிறார்

இந்திய அணி ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வெல்ல வேண்டுமென்று கூறினார் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று ஜப்பானின் ஐயா ஒகோரியை சந்திக்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்த் ஐப்பாவின் நிஷி மோட்டோவையும் சாய் பிரணீத் ஹாங்காங்கின் விங் கி வின்சென்ட்டையும் சந்திக்கின்றனர்